திரு பன்வாரிவால் புரோஹித்தை சந்தித்து பேசியுள்ளார்

கல்வித் துறை வெளியிட்டுள்ளது

மருத்தவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தை சேர்ந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கு கூட்டாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்தை சந்தித்து பேசினார்

அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் திரு கே பி அன்பழகன் திரு சி வி சண்முகம் தலைமை செயலாளர் திரு சண்முகம் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் திரு ராதாகிருஷணன் காவல் துறை தலைவர் திரு திரிபாதி உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர் சென்னை கீழ்பாக்கம் உள்பட பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள் நிலையங்கள் தீயணைப்பு நிலையங்கள் காவல் துறை தலைமை காவல் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட சமூக ஊடக மையம் மாநில செயல்பாட்டு மையம் போன்றவற்றை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் இதேபோன்று வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட உள்ள பல்வேறு கட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு அரசு கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் திறந்து வைத்தார் மதுரையில் ஒழுங்குமுறை விற்பனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள இரண்டாயிரம் மெட்ரிக் டன் திறன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு மற்றும் வேளாண் துறை சார்பில் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகள் மற்றும் மின்னணு ஏலக்கூடங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார்

திரைப்படங்கள் இணையதளத்தில் தமிழ்த் தடுப்பது குறித்து திரைப்படத்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒடிடிடியில் திரைப்படங்கள் வெளியாவது தற்காலிக ஏற்பாடாகத்தான் இருக்கும் என்றார் இது நிரந்தர ஏற்பாடாக இருந்தால் திரையரங்குகள் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் திரையரங்குகள் மூலமாகவே அதிக அளவிவான மக்கள் திரைப்படங்களை பார்த்து வருவதாகவும் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார்

உள்ளுர் நிலைமைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களே வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கிக்கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்களை திறக்கும் போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உடல் நலன் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் தனிநபர் இடைவேளியுடன் கல்வி கற்பது முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் பெற்றோர்களின் எழுத்துப்பூர்வ சும்மந்தத்துடன் மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் வருகை பதிவை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதுடன் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க விரும்பினால் அத்தகைய மாணவர்கள் ஆன்லைன் மூலமே கல்வி கற்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளிகளில் மதிய உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்சிஆர்டி நிறுவனத்தால் வகுக்கப்பட்டுள்ள பாடவேளைகளை ஒருநாள் விட்டு ஒருநாள் பின்பற்றலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்கள் திறந்து மூன்று வாரங்கள் வரை தேர்வுகள் எதுவும் நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நிாமலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்தகொண்டுள்ளனர்

நாடு முழுவதும் உள்ள மிருகக் காட்சி சாலைகளை மேம்படுத்த அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டம் உருவாக்கப்படும் என்று மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் வள உயிரின வார விழாவைவொட்டி இணையவழியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அறிவிப்புகள் அடுத்த பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது வெளியிடப்படும் என்றார்

மாநில அரசுகள் மற்றும் அரசு நிறுவனங்களும் இத்திட்டத்தில் பங்கேற்கலாம் என அவர் குறிப்பிட்டார் மிருகக்காட்சி சாலைகள் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்கு பயன்படுவதோடு சுதந்திரமாக உலாவும் மிருகங்களுக்கு இயற்கை வாழ்விடங்களாக திகழ்கின்றன என்றும் திருபிரகாஷ் ஜவடேகர் கூறினார் நாட்டின் எல்லைப் பகுதியில் ஏற்படக்கூடிய எவ்வித அச்சுறுத்தலையும் சமாளிக்க இந்திய விமானப்படை ஆயத்தமாக இருப்பதாக விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதரியா கூறியுள்ளார் வருகிற எட்டாம் தேதி விமானப் படை தினம் கொண்டாடப்பட இருப்பதையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய விமானப்படையை விட சீன விமானப்படை வல்லமை வாய்ந்தது அல்ல என்றார் எனினும் எதிர்விளைவுகளை குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் போர் ஏற்பட்டாலும் இரு முனைகளிலும் அதனை எதிர்கொள்ள ஏதுவாக போதமான அளவிற்கு விமானப்படை வீரர்கள் குவிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ஹார்வி ஜே ஆவ்டர் சார்லஸ் எம் ரைஸ் பிரிட்டனை சேர்ந்த விஞ்ஞானி மைக்கேல் ஹோட்டன் ஆகிய முன்று பேருக்கும் கூட்டாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டாக்ஹோமில் இதனை தெரிவித்த நோபல் பரிசுக் குழுவிள் தலைவர் திரு தாமஸ் பெர்ல்மென் ஹெப்பட்டீஸ் சி வைரஸை கண்டுபிடித்தற்காக இவர்கள் மூவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுவதாக கூறினார் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தமிழக அரசின் புதிய சுட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தாமதிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சுட்ட மசோதா மாநில சுட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்டு

விவசாயிகள் மண்டிகளை மட்டும் நம்பியில்லாமல் நேரடியாக வருமானம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே மத்திய அரசு புதிய வேளாண் சட்டங்களை கொண்டுவந்திருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சுட்டத்திற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது விவசாயிகளை எதிர்க்கும் செயல் என்றார் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு கோரிய வழக்கில் தமிழக அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் மற்றும் திருமதி ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த போது திருநங்கைகள் நலவாரியத்தில் மூன்றாம் பாலினத்தவருக்கு பிரதிநிதித்தவம் வழங்க உத்தரவிடுமாறும் தரப்பில் அரசுக்கு மனுதாரர் வலியுறுத்தப்பட்டது காந்தி ஜெயந்தி விடுமுறையின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்காத நிறுவனங்கள் மீது மாநில தொழிவாளர் நலத்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தொழிவாளர் ஆணையர் தெரிவித்துள்ளார்

பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கனவாய் அரசினர் பாலிடெக்னிக்கில் மாணவர் சேர்க்கைகான தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிஇன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது